பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பிரான்சிடமிருந்து முதல் ரஃஃபேல் போர் விமானத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பெற்றுக்கொண்டார்

இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிகறது இனி விரிவான செய்திகள நவராத்திரி பண்டிகையின் பத்தாம் நாளான நேற்று நாட்டின் தென்பகுதியில் விஜயதசமி விழாவாகவும் வடமாநிலங்களில் தசரா விழாவாகவும் கொண்டாடப்பட்டது புது தில்லி துவாரகா பகுதியில் உள்ள டி டி ஏ மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தசரா கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார் விழாவில் பேசிய பிரதமர் இந்தியா திருவிழாக்களின் பூமி எனவும் நமது கலாச்சாரம் வலிமையானது எனவும் கூறினார் நாட்டின் அனைத்துப்பகுதிகளிலும் எப்போதும் ஏதேனும் ஒரு திருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டா் இந்த விழாக்களின் மூலம் பல்வேறு விதமான கலை இசை நடனம் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ள முடிவதாக அவர் கூறினார் இந்தியா பெண்களை போற்றும் பூமி என்று கூறிய அவர் கடந்த ஒன்பது நாட்களாக அன்னையை மக்கள் வணங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களை போற்றும் உணா்வை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறிய அவர் மகளிருக்கு மேலும் கண்ணியம் அளித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விமானப்படை தினமும் நேற்று கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமள் திரு நரேந்திர மோடி நமது விமானப்படையின் திறமையால் நாடு பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார்

உணவை வீணாக்கக்கூடாது என்றும் தண்ணீரையும் எரிசக்தியையும் சேமிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ராவணணை ராமபிரான் வெற்றிகொண்ட தினத்தை குறிக்கும் வகையில் இப்பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர் இப்பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரஃபேல் போர் விமானத்தை பிரான்சின் டசால்ட் ஏவியேசன் நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் நேற்று பெற்றுக்கொண்டார் பிரான்ஸ் நாட்டின் போர்டோவில் உள்ள மெரிக்நூக் விமான தளத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் முதலாவது ரஃபேல் விமானத்தை பிரான்சின் டசாவ்ட் நிறுவனம் ஒப்படைத்தது

மேலும் நான்கு ரஃபேல் போர் விமானங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் இறுதிக்குள் இந்திய விமானப் படையிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ரஃபேல் விமானத்தில் சாஸ்தர பூஜை செய்தபின்னா் அதை பார்வையிட்ட திரு ராஜ்நாத் சிங் அந்த விமானத்தில் பறந்துசென்று ஆய்வு நடத்தினார் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய விமானப்படையின் வரலாற்றுச்சிறப்புமிக்க தினம் இது என்று குறிப்பிட்டார் ரஃபேல் விமானத்தில் பறப்பது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கவுரவம் மற்றும் நல்ல அனுபவம் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி புளோரன்ஸ் பார்லி விமானப்படையின் துணை தளபதி ஏர்மார்ஷல் ஹர்ஜித் சிப் அரோரா டஸால்ட் விமானநிறவன தலைவர் திரு எர்ரிக் டிராப்பியர் ஆகியோர் கலந்துகொண்டனர் முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் அந்நாட்டு அதிபர் திரு இணனுவேல் மேக்ரோனை சந்தித்து பாதுகாப்புத்துறையில் இவ்விருநாடுகளும் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் இத்தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு அதிபருடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் எல்லைகள் தொடர்பாக நாடுகளுக்கு இடையே சிக்கல்கள் ஏற்படுவது வழக்கமானதுதான் எனவும் அவற்றிற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாணப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் வலுவான இரு நாடுகளும் இருதரப்பு உறவுகளை பாதிக்கும் வகையில் எல்லைப்பிரச்சனைகளை அணுகக்கூடாது என்று அவர் கருத்து தெரிவித்தார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லை சிக்கலானது என்று அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக எல்லைப்பகுதியில் எந்த சண்டையும் ஏற்படவில்லை என்றும் அமைதி தொடர்ந்து பராமரிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எல்லைத் தொடர்பான ஒரே ஒரு பிரச்சனையில் மட்டுமே இந்தியாவிற்கும் சீனாவிற்குமிடையே சிக்கல் இருப்பதாகவும் மற்ற வகையில்இருதரப்பு நல்லுறவுகளை இருநாடுகளும் தொடர்ந்து பராமரிக்கும் என்றும் அவர் கூறினாள்

எல்லையில் அமைதி நிலைநாட்டுவது மற்றும் இரதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பது அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு தலைவர்களுக்கிடையிலான முதலாவது பேச்சுவார்த்தை சீனாவின் உஹான் நகரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் நடைபெற்றது

இந்நாளைபொட்டி நடைபெற்ற விமானப்படை விமானங்களின் கண்கவர் அணிவகுப்பு மக்களை வெகுவாக கவா்ந்தது

பாகிஸ்தான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்திய விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் இந்த விமானங்களுக்கு தலைமை தாங்கி சென்றது இந்த அணி வகுப்பின் சிறப்பு அம்சமாகும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படை தலைமை தளபதி ராகேஷ் குமார் சிங் பதெளியா இந்தியாவின் எல்லைகளைக் காப்பதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் தேசத்தின் எல்லைகளை காத்து நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக விமானப்படை அனைத்து சூழல்களிலும் உறுதியுடன் செயல்படும் என்று அவர் தெரிவித்தாா் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் மங்கோலியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மங்கோலியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டில் இந்தியாவின் ஆதரவுடன் அமைக்கப்படும் எண்ணொய் கத்திகரிப்பு நிலையத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

நிகழ்ச்சியில் பேசிய திரு தர்மேந்திர பிரதாள் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்குமிடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதற்கு தற்போது மேலும் வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக கூறினார் ஒன்றரை மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்ட இந்த எண்ணெய் குத்திகரிப்பு நிலையத்திற்கு இந்தியா உதவி செய்வது இருநாடுகளுக்குமிடையேயான நட்புக்கு நல்ல உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டா் இந்தத் திட்டம் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் மங்கோலியாவின் பெட்ரோலிய தேவைகளின் நான்கில் மூன்று பங்கு இந்த நிலையம் பூர்த்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தாா் அல்கொய்தா தீவிரவாத அமைப்பில் தெற்காசிய பிரவின் முக்கிய தலைவராக செயவ்பட்டுவந்த ஆசின் உமர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் கூட்டு தாக்குதலின் போது உயிரிழந்தாா்

ஆசிம் உமர் பாகிஸ்தாளில் பிறந்தவர் எனவும் அவருடன் மேலும் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது

சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயாள வர்த்தக பேச்கவார்த்தை நாளை தொடங்கவுள்ள நிலையில் அமெரிக்கா இவ்வாறு கூறியிருப்பது இருநாடுகளுக்குமிடையேயான சிக்கலை அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது

தற்போது மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாக அதன் பொதுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை வழங்க போதமான அளவு நிதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் உறுப்புநாடுகள் ஐ

வுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகளை உடனடியாக செலுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் உறுப்பு நாடுகளின் நிதி ஆதரவை அடிப்படையாக கொண்டே திட்டங்களை திறம்பட செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறியுள்ளார்

வுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைகளை குறித்த காலத்தில் நிலுவை ஏதமின்றி செலுத்தும் ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும்

இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிகறது